இந்தநூற்றாண்டின் நீண்டசந்திரகிரகணம் இன்றிரவு நிகழ்கிறது

சிறநீரகபாதைதொற்றுகாரணமாகஏற்பட்டுள்ளகாய்ச்சலுக்குசிகிச்சைஅளிக்கப்பட்டுவருவதாகமருத்துவர்கள் குழு கூறியுள்ளது

திருகருணாநிதியின் உடல்நிலையைகருத்தில் கொண்டுஅவரைநேரில் பார்க்கயாரும் வரவேண்டாம் என்றும் அந்தஅறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையே துணைமுதலமைச்சர் திரு ஓ பன்ளீர் செல்வம் மாநிலஅமைச்சர்கள் திருஜெயக்குமார்

விடுதலைசிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருதொல் திருமாவளவன் த மாகாதலைவர் திரு ஜி கேவாசன் உள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்களும் திருகருணாநிதியின் இல்லத்திற்குசென்றுஅவரதுஉடல்நலன் குறித்துகேட்டறிந்தனர் திழகதொண்டர்களும் திருகருணாநிதியின் இல்லம் அருகேபெருமளவில் திரண்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

லாரிஉரிமையாளர்களின் வேலைநிறுத்தபோராட்டத்தைமுடிவுக்குகொண்டுவரதேவையானநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற்கொள்ளவேண் டும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவலியுறுத்திஉள்ளார் இதுதொடர்பாக மத்தியசாலைபோக்குவரத்துதுறைஅமைச்சர் திருநிதின்கட்கரிக்குநேற்றுஎழுதியுள்ளகடிதத்தில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார் இந்தபோராட்டம் காரணமாகஅத்தியாவசியப் பொருட்களின் விலைஅதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதன்காரணமாக இப்பிரச்ளைக்குகமுகதீர்வுகாணஉடனடிநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுதிருஎடப்பாடிபழனிசாமிஅந்தகடிதத்தி ல் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கிடையேலாரிஉரிமையாளர்களின் வேலைநிறுத்தபோராட்டம் எட்டாவதுநாளாக இன்றும் நீடிக்கிறது விவசாயிகளுக்குநடப்பாண்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்குவட்டியில்லாகடன் வழங்கப்படும் என்றுஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் ஆரூரில் மாநிலஅரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார்

ஆரணிஅரசுமருத்துவமனையில் சிறுநீரகரத்தபகுப்பாய்வு மையத்தைநேற்றுதிறந்துவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நீர்நிலைஆக்கிரமிப்புகள் பாரபட்சமின்றிஅகற்றப்படும் என்றுஉணவு அமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் காவிரிநீர் செல்லும் பாதையில் ஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கல்லனையில் திறந்துவிடப்பட்டதண்ணீர் திருவாரூர் மாவட்டத்தைபொறுத்தவரைஅனைத்துஆறுகளிலும் வந்துகொண்டிருப்பதாகஅவர் தெரிவித்தார் நீர்நிலைகளைஅமைச்சர்கள் ஆய்வு செய்யவேண்டும் என்றுமுதலமைச்சர் அறிவறுத்தி இருப்பதாகவும் திருகாமராஜ் தெரிவித்தார் இந்தநாற்றாண்டின் நீண்டசந்திரகிரகணம் இன்றிரவு நிகழ்கிறது இதனைபொதுமக்கள் பார்ப்பதற்குஏதுவாகசென்னைகோட்டுர்புரத்தில் உள்ளதமிழ்நாடுஅறிவியல் தொழில்நுட்பமையத்தில் விரிவானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஅதன் செயல் இயக்குநர் திருசவுந்தரராஜ பெருமாள் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஆராய்ச்சிதுறைகளில் ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் பிரிட்டனும் முடிவு செய்துள்ளன

பிளாஸ்டிக் ஒழிப்பைமக்கள் இயக்கமாகமேற்கொள்ளவேண்டியதன் அவசியத்தைமாநிலஉணவு பாதுகாப்புத்துறைஆணையர் திருமதிஅமுதாவலியுறுத்திஉள்ளார்

சென்னைகொருக்குபேட்டை இடையே திருவொற்றியூர் புதிதாகஅமைக்கப்பட்டுள்ளநான்காவதுஅகலரயில் பாதையில் சோதனையோட்டம் நாளைநடைபெறவுள்ளது

நாளைமறுநாள் நடைபெறவுள்ளகடைசிலீக் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவைஎதிர்கொள்கிறது மலேசியாவுக்குஎதிரான இளையோர் பயிற்சிகால்பந்தபோட்டியில் இந்தியாவெற்றிபெற்றது

இப்போட்டிஅடுத்தமாதம் ஒன்றாம் தேதிமுதல் ஆறாம் தேதிவரைநடைபெறவுள்ளது

சுபாங்கர் தேஆகியோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிஆட்டங்களிலும் இந்தியா பங்கேற்கிறது